செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோதி தெரிவித்துள்ளார்

ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

நிறுவனங்களுக்கு அமைதி நடவடிக்கைகள் தனியார் அளிக்கும் இறுதிகட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றிபெற்றது நாடுமுழுவதும் உள்ள கிராமப் பகுதிகளில் கடந்த ஆறாண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஊரகப் பகுதி மக்களுக்கு சொத்தரிமைக்கான அட்டை வழங்கும் திட்டத்தை இன்று காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஊரகப் பகுதிகள் சுயசார்பினை எட்டுவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹரியானா கர்நாடகா உள்ளிட்ட ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு வட்சம் பேருக்கு இன்று சொத்து அட்டை வழங்கப்படுவதாக அவர் கூறினார்

நாட்டின் வளர்ச்சியில் வீடு மற்றும் நிலத்திற்கான உரிமை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த அட்டையை பயன்படுத்தி எளிதாக வங்கிகளில் கடனுதவி பெற முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு வலுசேர்க்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரகப் பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைவதற்கு விரும்பாத எதிர்க்கட்சிகள் இவற்றை எதிர்ப்பதாக அவர் குற்றம்சாட்டினார் எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கைகளினால் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தடைபடாது என்றும் அவர் கூறினார் அனைத்து கிராமங்களும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பேசினார் மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வருங்காலங்களில் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதை குட்டிக்காட்டிய அமைச்சர் இவற்றை வீட்டிலிருந்தே கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

முன்களப் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொது க்காதாரம் தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் பிறருக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் மீண்டும் இதனால் பாதிக்கப்படுவார்களா என்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார்

இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

கிருமிநாசினி உபயோகப்படுத்துவது மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்று எய்ம்ஸ்ம் மருத்துவமனையின் நரம்பியல் துறைத் தலைவர் டாக்டர் பத்மாஸ்ரீவஸ்த்தவா தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் பண்டிகை காலங்களில் மக்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சொந்தமான ஏவுதள வசதிகளை பயன்படுத்திக்கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் நடவடிக்கைகள் இறுதிகட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டுவரும் சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விண்வெளி துறையுடன் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவது மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்

நக்ஸல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாவான தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்புப் பணிகளுக்காக மத்திய துணை ராணுவப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளனர் தேர்தலில் பணப்பரிமாற்றத்தை தடுக்கும்வகையில் செலவினப் பார்வையாளர்கள் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

அனைத்து மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தொகுதிவளுக்கு நடைபெறவுள்ள இடைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை பிஜேபி இன்று வெளியிட்டது

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வனம் சார்ந்த பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் வள பொருட்களின் உற்பத்தியில் முதலீடு செப்ய முன்வருமாறு தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய பிரதேச மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது அம்மாநில சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு ஏற்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வேர்க்கடலை கத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை கோதுமை பாகமதி அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய விளை பொருட்கள் இதில் அடங்கும் நுகர்வோர் நலன் கருதி உளுந்து மற்றும் துவரம் பருப்பின் விலையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதற்காக மத்திய அரசின் சேமிப்பிலிருந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சலுகை விலையில் உளுந்து மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படுவதாக உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா பெண்கள் முன்னேறிய சமூகமே உயர்ந்த சமூகமாக அமைய முடியும் என்று கூறினார்

அபுதாபியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது